விவசாயிகளின் நலனுக்காக பாடுபட மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுகள் பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் பேராசியர் சாலமன் பாப்பையா உள்ளிட்டோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கம்பெனிகள் சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் கிளை சென்னையில் திறக்கப்பட்டுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை மும்பை அணிகளுக்கிடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது

தலைநகர் தில்லியில் ராஜபாதையில் நடைபெறும் வண்ணமிகு விழாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொள்கிறார்

தமிழகத்தின் சாா்பில் கிராமிய நடன நிகழ்ச்சி இடம்பெற உள்ளது முதன்முறையாக ரஃபேல் போா்விமானங்களும் குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னை கடற்கரை காமராஜ் சாலையில் காந்தி சிலை அருகே காலை எட்டு மணியளவில் நடைபெறும் விழாவில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினர் மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விருதுகளை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி வழங்க உள்ளார் கோவிட் பாதிப்பு காரணமாக இந்த ஆண்டு பொதுமக்கள் குடியரசு தின விழாவை நேரில் பார்வையிட அனுமதிக்கப்படமாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளின் நலனுக்காக பாடுபட மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் குடியரசு தினத்தையொட்டி நேற்றிரவு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர் பல்வேறு துறைகளிலும் பெருமிதம் அடையும் அளவிற்கு நாடு முன்னேறியுள்ளது என்றார் பொருளாதார சீர்த்திருத்தங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்ட அவர் தொழிலாளர் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக கொண்டுவரப்பட்டுள்ள சீர்த்திருத்தங்கள் குறித்து தவறான புரிதல் உள்ள போதிலும் விவசாயிகளின் நலனை காக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்தாா் விவசாயிகளின் கடின உழைப்பால் நாட்டின் உணவு பாதகாப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் அதேபோன்று சியாச்சின் மற்றும் கல்வான் பள்ளத்தாக்குப் பகுதிகளில் உறைப்பனியையும் பொருட்படுத்தாமல் நமது ராணுவ வீரர்கள் நாட்டின் எல்லைகளை பாதுகாத்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ராணுவ வீரர்களின் வீரம் தேச பற்று மற்றும் தியாக உணர்வால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டார் உணவு பாதுகாப்பு தேச பாதுகாப்பு நோய்கள் மற்றும் பேரிடர்களிலிருந்து மக்களை பாதுகாப்பதுடன் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்காக விஞ்ஞானிகள் ஆற்றிவரும் சேவையையும் அவர் பாராட்டினார் கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசியை குறிப்பிட்ட காலத்திற்குள் உருவாக்கி இந்திய விஞ்ஞானிகள் சாதனை படைத்திருப்பதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார்

இவர்களில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா வில்லுப்பாட்டு கலைஞர் சுப்பு ஆறுமுகம் பின்னணி பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ விளையாட்டு வீராங்கனை அனிதா விவசாயத் துறையை சேர்ந்த பாப்பம்மாள் சென்னையைச் சேர்ந்த காலஞ்சென்ற மருத்துவர் திருவேங்கடம் வீரராகவன் தொழிலதிபர்கள் சுப்பிரமணியன் மற்றும் ஸ்ரீதர் வேம்பு சமூக பணியாளர் மராச்சி சுப்புராமன் மற்றும் கே சி சிவசங்கர் ஆகிய பத்து பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பத்ம விருது பெறுவோருக்கு பிரதமா் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளாா் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பத்ம விருதுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாட்டிற்கும் மனிதகுலத்திற்கும் ஆற்றிய பங்களிப்பால் நாடு சிறப்புற்று திகழ்வதாக கூறியுள்ளார் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளையும் சேர்ந்த தளித்துவமிக்க இந்த சாதனையாளர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

லடாக்கில் இந்திய சீன படைகளுக்கிடையே நடைபெற்ற மோதலில் உயிரிழந்த ரானுவ கர்னல் சந்தோஷ் பாபுவிற்கு மகாவீர் சக்ரா விருது மரணத்திற்கு பிந்தைய விருதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று மத்திய ரிச்வ் காவல்படை காவல்துறை தீயணைப்பு துறையினருக்கான விருது பெறுவோர் பட்டியலும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் கூடுதல் டி ஜி பி டேவிட்சன் தேவாசீர்வாதம் உள்ளிட்டோர் குடியரசுத்தலைவரின் காவல்துறை விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தேசிய கம்பெனிகள் சுட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் சென்னை கிளையை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொளி காட்சி வாயிலாக நேற்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த தீர்ப்பாயத்தின் கிளை சென்னையில் அமைக்கப்பட்டிருப்பது தென் மாநிலங்களைச் சேர்ந்த வழக்குதாரா்களுக்கு பெறும் நிவாரணமாக அமையும் என்றாா் இதற்கு முன்பு மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் ஆஜராவதற்கும் வழக்குகளில் வாதாடுவதற்கும் அவர்கள் கடும் சிரமங்களுக்கிடையே தில்லி சென்று வந்தது இனி தவிர்க்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார்

இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழமத்தின் நோய் ஆராய்ச்சி மைய நிறுவன தின விழாவிற்கு தலைமையேற்று பேசிய அவர் தொற்று நோய்க்கு மருந்து கண்டறியும் உலகளாவிய நிறுவனங்களில் ஒன்றாக இந்த குழுமம் திகழ்கிறது என்றார் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பழைய வாகனங்களுக்கு பசுமை வரி விதிக்கும் திட்ட முன்வடிவுக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சா் திரு நிதின் கட்கரி ஒப்புதல் அளித்துள்ளார் இதுபற்றிய முறையான அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பாக இந்த திட்ட முன்வடிவு மாநில அரசுகளின் ஆவோசனைக்கு அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அரசுப் பேருந்து உள்ளிட்ட பொதுபோக்குவரத்து வாகனங்களுக்கு குறைந்த அளவில் பசுமை வரி விதிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது

தமிழகத்தில் குடியரசுத் தினத்தையொட்டி நடைபெறவிருந்த கிராம சபை கூட்டங்களை மாநில அரசு ரத்து செய்திருப்பது உள்ளாட்சி ஜனநாயகத்தின் குரல்வலையை நெறிக்கும் செயல் என திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவிட் தொற்று காலத்திலும் கட்சி சார்ந்த கூட்டங்களை நடத்தி பிரச்சாரத்தில் ஈடுபடும் தமிழக முதலமைச்சா் கிராம சபை கூட்டங்களுக்கு தடை விதிப்பது சரியல்ல என்று கூறியுள்ளார் சென்னை சென்ட்ரல் பெங்களூரூ

கோவை ஹிசார் கோவை ஜெய்ப்பூர் சென்னை சென்ட்ரல் மைசூர் சென்னை எழும்பூர் புதுச்சேரி கோவை கண்னூர் இடையே முற்றிலும் முன்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு ரயில்களை இயக்கவும் ரயில்வே வாரியம் அனுமதி அளித்துள்ளது இருவரி செய்திகள் இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைவதை தடுக்க மூன்று உறுப்பினர் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு மீன்வளத் துறை அமைச்சர் திரு டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒய்வுபெற்ற அரசுப் போக்குவரத்து தொழிலாளா்களுக்கான ஒய்வூதிய பயன்களை வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் வழங்கினார் சென்னையில் முன்னாள் முதலமைச்சா் ஜெயலலிதா நினைவிட திறப்பு விழாவையொட்டி நாளை காலை ஆறு மணி முதல் விழா முடிவடையும் வரை கடற்கரை காமராஜ் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது திருச்சி இந்திய மேலாண்மை கழகத்தில் மேலாண்மையில் நிர்வாக டாக்டர் படிப்பு திட்டத்தின் முதல் அணியினருக்கான பயிற்சிகள் காணொளி காட்சி வாயிலாக நேற்று தொடங்கியது விளையாட்டு செய்தி ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை மும்பை அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்ததால் போட்டி டிராவில் முடிவடைந்தது